மதச்சார்றபற்ற ஜனதாள் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன

தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்

பங்களாதேஷ் முன்னாள் பிரதமா் திருமதி கலிதா ஜியாவுக்கு ஊழல் வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது

மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நீடிக்கும் கடந்த திங்கட்கிழனம வாக்குப்பதிவின்போது வன்முறைகள் ஏற்பட்டதாக வந்த புகா்களை அடுத்து மறு வாக்குப்பதிவுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது

இன்று பதிவாகும் வாக்குகள் நாளை எண்ணப்படும் ஜம்முவில் ஆயிரம் மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலைய திட்டத்துக்கு வரும் சனிக்கிழமை பிரதமர் திரு நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டுகிறார் கிஷ்துவார் மாவாட்டத்தில் சௌப் நதியின் துணை நதி மீது பக்கல்துல் அனல் மின் திட்டம் அமைக்கப்டுவதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார்

யூனியன் பிரதேசங்களின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மத்திய உள்தறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று ஆய்வு செய்தாா் புதுதில்லியில் இதற்கென நடைபெற்ற கூட்டத்தில் நவீன நகரங்கள் திட்டம் பிரதமா் வீட்டுவசதித் திட்டம் புத்துயிரூட்டல் மற்றும் நகர்புற மாற்றத்திற்கான அடல் இயக்கத் திட்டம் தூய்மை இந்தியா இயக்கம் ஆகியவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் தற்போதைய நிலைமை குறித்து இக்கூட்டத்தில் பங்கேற்ற உயர் அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் மக்களின் வாழ்க்கையை இலகுவாக மேம்படுத்தும் நோக்கத்திவான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதற்கு பாராட்டு தெரிவித்த திரு ராஜ்நாத்சிங் ஒவ்வொரு யுனியன் பிரதேசத்தின் குறிப்பிட்ட தேவைகளையும் செயலாக்கத்தில் உள்ள தடைகளையும் ஆய்வு செய்து நிலுவையில் உள்ள திட்டங்களை முன்கூட்டியே பூர்த்தி செய்வதற்கு அதிகாரிகள் முயற்சி செய்ய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா்

லட்சக்கணக்கான இளைஞர்கள் தூய்மை இந்தியா இயக்கத்தில் பங்கேற்க இந்த பயிற்சி ஊக்கமளிக்கும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தூய்மை புரட்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்யும் இளைஞர்களை ஈடுபடுத்துவது இந்த பயிற்சியின் நோக்கமாகும் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் மாணவா்கள் தூய்மை இந்தியா கோடை கால பயிற்சிக்கு தங்களை பதிவு செய்துகொள்ளலாம்

தேர்வு முடிவுகளைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் இந்த தகவல்களை தெரிவித்தார்

அவருக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது

இதைபடுத்து ஊழல் எதிர்ப்பு ஆணையமும் அரசும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன தென்கொரியாவுடன் இன்று நடைபெறுவதாக இருந்த உயர்நிலை பேச்சுக்களை வடகொரியா ரத்து செய்துள்ளது தென்கொரியா அமெரிக்காவுடன் கூட்டாக ராணுவப் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதால் இந்த நடவடிக்கையை வடகொரியா மேற்கொண்டது என்று அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தி ஏஜென்சி தெரிவித்துள்ளது தென்கொரியாவின் டோங்கே என்ற இடத்தில் நடைபெறும் ஆசியா சாம்பியன் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா சீனாவை இரண்டாவது ரவுண்ட் ராபின் போட்டியில் எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி இப்போட்டி பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்குகிறது